அடுத்துநடைபெறவுள்ள ஆறு கட்டதேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தைஎட்டியுள்ளது

முதல்கட்டதேர்தல் வாக்குப்பதிவில் மிதமானதுமுதல் அதிகபட்சம் வரைவாக்குகள் பதிவாகின

நான்காம் கட்டதேர்தலில் போட்டியிடமனுசெய்தவேட்பாளர்கள் வேட்புமனுக்களைதிரும்பப்பெற இன்றுகடைசிநாளாகும்

தில்லிஅணிஎதிர்கொள்கிறது இனிவிரிவானசெய்திகள் தேர்தல் பத்திரம் மூலம் வங்கிகளில் பெற்றதொகை அதைவழங்கியவாகளின் விவரம் ஆகியவற்றைமுத்திரையிடப்பட்டகவரில் தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்யவேண்டுமென்றுஅரசியல் கட்சிகளுக்குஉச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

தலைமைநீதிபதிதிரு ரஞ்ஜன் கோகோய் நீதிபதிகள் திருதீபக் குப்தா திரு சஞ்சீவ் கண்ணாஆகியோரைக் கொண்டஅமா்வு இந்தஆணையைபிறப்பித்தது வங்கிகளில் பணம் செலுத்திதேர்தல் பத்திரமாகவழங்குவதுஒளிவுமறைவற்றதன்மைக்கு ஊறு விளைவிப்பதாகவும் இந்தமுறைக்குமுற்றுப்புள்ளிவைக்கவேண்டுமென்றும் கோரிதன்னார்வதொண்டுநிறுவனம் ஒன்றுதாக்கல் செய்தமனுமீது இந்தஉத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடைவழங்கும் முறையைகடந்தஆண்டு ஜனவரிமாதத்தில் மத்தியஅரசுஅறிமுகம் செய்ததுகுறிப்பிடத்தக்கது

பிரதம் திருநரேந்திரமோடிகள்நாடகத்திலும் கேரளாவிலும் இன்றுதேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் பேசுகிறார் பிஜேபிதேசியதலைவர் திருஅமித்ஷா ஒடிஸாவில் நடைபெறம் கூட்டத்தில் பங்கேற்கிறார் காங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்தி இன்றுதமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்றார் இரண்டுகூட்டங்களிலும் அவர் தமதுகூட்டணிக் கட்சிவேட்பாளர்களைஆதரித்துபிரச்சாரம் மேலும் மேற்கொள்கிறார் க்நாடகத்தில் இரண்டாவதுமற்றும் மூன்றாவதுகட்டதே்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதால் அம்மாநிலத்தில் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தைஎட்டியுள்ளதுஎன்றுஎமதுசெய்தியாளா் தெரிவிக்கிறாா் இரண்டாம் கட்டவாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதமிழ் நாட்டிலும் பிரச்சாரம் சூடுபிடித்துவருகிறது காங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்தி இன்றுகிருஷ்ணகிரியில் தங்கள் கூட்டணிவேட்பாளர்களைஆதரித்துபொதுக்கூட்டத்தில் பேசினார் வெறுப்பு அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாதுஎன்றும் அத்தகையஅரசியலைபரப்பினால் தமிழகமக்கள் ஏற்றுக்கொள்ளமாட்டார்கள் என்றும் அவர் கூறினார் மத்திய அரசின் ஜி எஸ் டி வரிபால் தொழில்கள் முடங்கிவேலைவாய்ப்பு குறைந்துவிட்டதாகவும் திருராகுல்காந்திகூறினார்

தெலங்கானா உத்தராக்காண்ட் மேகாலயா அருணாச்சலபிரதேஷ் ஆகியமாநிலங்களில் ஆந்திரா ஒரேகட்டமாகஅனைத்துதொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது

மக்களவைக்குநான்காவதுகட்டமாகநடைபெறவுள்ளதேர்தலுக்கானமலுக்களைதிருப்பபெறுவதற்கு இன்றுகடைசிநாளாகும்

தேர்தல் நடத்தைநெறிமுறைகளைமீறியதாகஉத்ரபிரதேசமுதலமைச்சர் யோகிஆதித்யநாத் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்விமாயாவதிஆகியோருக்குதேர்தல் ஆணையம் நோட்டிஷ் அனுப்பியுள்ளது தங்கள் மீதானகுற்றச்சாட்டுக்களுக்கு இன்றுமாலைக்குள் இருவரும் பதிலளிக்கவேண்டுமென்றுஅந்தநோட்டஸில் வலியுறுத்தப்பட்டுள்ளது

ரபேல் விமானபேரம் தொடா்பாகஉச்சநீதிமன்றம் அளித்ததீாப்பைபொட்டி காங்கிரஸ் தலைவா் திருராகுல்காந்திகூறுவரும் கருத்துக்கள் நீதிமன்றஅவமதிப்பாகஎடுத்துக் கொள்ளப்படவேண்டுமென்றுபிஜேபிநாடாளுமன்றஉறுப்பினர் மீனாட்சிலேக்கிஉச்சநீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்துள்ளார்

ர்பேல் விமானபேரம் குறித்தஉச்சநீதிமன்றத்தின் முடிவுக்குஉள்நோக்கம் கற்ப்பித்துதிருராகுல்காந்திதனதுகொந்தகருத்துக்களைதெரிவித்துள்ளார் என்றும் இது நீதிமன்றஅவமதிப்பாகும் என்றும் மீனாட்சிலேக்கிமனுவில் கூறியுள்ளாா்

அதில் கலந்துகொண்டபேசியதிருவெங்கையாநாயுடு வங்கிகள் தங்களதுசேவைகளைமேம்படுத்திக் கொள்வதுடன் விரயத்தையும் தவிர்க்கவேண்டுமென்றுவலியுறுத்தினார் எத்தனையோ இடர்பாடுகள் தொழில் மந்தம் ஏற்பட்டநிலையிலும் அனைத்துக்கும் ஈடுகொடுத்து இந்திய வங்கிகளஉறுதியாகநிற்கின்றனஎன்றுஅவர் பாராட்டுதெரிவித்தாா் வங்கிஎன்றால் பாதுகாப்பானபெட்டகம் நல்லவட்டிஎன்றநிலைமாறி இந்தியாவின் வளர்ச்சியில் முன்னணி பங்களிப்பாக வங்கிகள் தற்போதுஉருமாறியுள்ளனஎன்றுதிருவெங்கையாநாயுடு கூறினார் உள்ளடக்கியவளர்ச்சியைஉறுதிசெய்து வங்கித் துறையைசெழுமைப்படுத்தசீரமைப்புகள் அவசியம் என்றுகறிப்பிட்டஅவர் உலகஅளவில் வேகமாகமாறிவரும் தொழில் வர்த்தககுழலுக்கு இந்திய வங்கிகளும் ஈடாகஎழுந்துநிற்கின்றனஎன்றார் ஜம்ஐமு கஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தின் எல்லைக் கட்டுப்பாட்டுக் கோட்டுப் பகுதியில் போர் நிறுத்தஒப்பந்தத்தைமீறி பாகிஸ்தான் தரப்புகள் இந்தியரானுவளல்லைக்காவல் நிலைகள் மீதுதாக்குதல் நடத்தினர் பீரங்கியால் ஏவப்படும் குண்டுகளையும் சிறியதுப்பாக்கிகளையும் பாகிஸ்தான் பளடகள் பயன்படுத்தியதாகபாதுகாப்புத்துறைசெய்திதொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இதற்கு இந்தியபடையினர் உடனடியாகபதிலடிகொடுத்ததாகவும் அவர் கூறியுள்ளார் துப்பாக்கிசண்டைதொடர்ந்துநடைபெற்றுவருவதாகசெய்திகள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதவால் இந்தியா்களின் உயிருக்கோ உடைமைக்கோஎந்தசேதமும் ஏற்படவில்லைஎன்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கா்னல் டயர் என்பவன் இந்தகாட்டுமிராண்டித்தனமானசெயலுக்குஉத்தரவிட்டார் அதுமுதல் இந்ததினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது இந்தசம்பவத்தைமக்களுக்குநினைவூட்டும் வகையில் மத்தியதகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சண்டிகர் பிரிவு நேற்றுமுதல் நாளைவரை மூன்றுநாட்கள் கண்காட்சிஒன்றைநடத்துகிறது ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்றுநடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தாஅணி தில்லிஅணியைஎதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி இரவு எட்டுமணிக்குதொடங்குகிறது